செய்யப்பட்டது

விளையாட்டுகளில் இருந்து தடை செய்ய உலக ஊக்க மருந்து தடுப்பு முகமை உத்தரவிட்டுள்ளது

ஊடுறுவல்காரர்களுக்கு எதிராகவே இது கொண்டு வரப்பட்டிருப்பதாகவும் அவர் கூறினார் முந்தைய காங்கிரஸ் ஆட்சிக் காலத்தில் மத அடிப்படையில் நாட்டை பிளவுபடுத்தியதால்தாள் இந்த மசோதாவை கொண்டுவர வேண்டிய அவசியம் ஏற்பட்டதாகவும் அவர் குறிப்பிட்டார் கடந்த காலங்களிலும் இதபோன்ற குடியுரிமை வழங்கும் மசோதாக்கள் நிறைவேற்றப்பட்டிருப்பதையும் அவர் சுட்டிக்காட்டினார் முள்ளதாக இந்த மசோதாவை அறிமுகம் செய்வதற்கு எதிர்ப்பு தெரிவித்த காங்கிரஸ் திரிணமூல் காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் இது அரசியல் சாசனத்திற்கு எதிராக உள்ளது என தெரிவித்தனர் ஜார்கண்ட்டில் உள்ள பல மாவட்டங்கள் மத்திய அரசின் சிறப்பு திட்டத்தின்கீழ் மேம்படுத்துவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதா பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் பொக்காரோவில் இன்று தேர்தல் பொதுக்கூட்டத்தில் உரையாற்றிய பிரதமர் இம்மாவட்டங்களில் உள்ள பின்தங்கிய பகுதிகளில் வளர்ச்சித் திட்டங்கள் முளைப்புடன் செயல்படுத்தப்பட்டு வருவதாக கூறினார் மாநிலத்தில் உள்ள வளங்கள் இங்குள்ள பழங்குடியின மக்களுக்கு கிடைத்திட பிஜேபி அரசால் நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக தெரிவித்தார் காங்கிரஸ் மட்டும் அதள் கூட்டணி கட்சிகள் பணபலம் மற்றம் ஆள்பலத்தை பயன்படுத்தி ஆட்சியை பிடிக்க முயல்வதாகவும் அக்கட்சிகளின் போக்கை மாற்ற முடியாது என்றும் திரு மோடி கூறினார்

ஹசாரிபாத் மாவட்டத்தில் உள்ள படுக்கா கோவன் என்ற இடத்தில் தமது கட்சி வேட்பாளர்களுக்கு ஆதரவாக தேர்தல் பிரச்சாரத்தை அவர் மேற்கொண்டார் காங்கிரஸ் ஆட்சி நடடபெறும் சுட்டீஸ்கர் மத்திய பிரதேசம் மற்றும் ராஜஸ்தான் மாநிலங்களில் உள்ள மக்களுக்கு அளிக்கப்பட்ட சலுகைகள் ஜார்கண்ட் மக்களுக்கும் கிடைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கூறினார் மாநிலத்தில் தற்போதுள்ள பிஜேபி அரசின் தவறான கொள்கைகளால் அதிக அளவில் மக்கள் வேலைவாய்ப்பு கிடைக்காமல் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார் புதிய வேலைவாய்ப்புகளை உருவாக்கும் நடவடிக்கைகளை காங்கிரஸ் மேற்கொள்ளும் என்றும் அரசுத் துறையில் உள்ள காலி இடங்கள் விரைந்து நிரப்பப்படும் என்றும் அவர் தெரிவித்தார்

அங்கன்வாடி பணியாளர்கள் நலனுக்காக காங்கிரஸ் பாடுபடும் என்றும் அவர் தெரிவித்தார் ராஞ்சியில் நடைபெற்ற கூட்டத்தில் பேசிய திரு ராகுல்காந்தி பென்களுக்கு எதிரான குற்றங்கள் அதிகரித்துள்ளது வேதனை அளிப்பதாகவும் மத்தியில் உள்ள பிஜேபி அரசு பெண்களுக்கு பாதகாப்பான சூழலை உருவாக்கித் தரவில்லை என்றும் குற்றம்சாட்டினார் தண்ணீர் வளம் நிலம் ஆகியவற்றின் மீது மக்களுக்கு உள்ள உரிமைகள் பாதுகாப்பட வேண்டும் என்றும் திரு ராகுல்காந்தி வலியுறுத்தினார்

காங்கிரஸ் இரண்டு இடங்களிலும் சுயேச்சை ஒரு இடத்திலும் வெற்றி பெற்றுள்ளனர் இந்த தேர்தல் வெற்றியின் மூலம் கர்நாடக சட்டப்பேரவையில் பிஜேபி பெரும்பான்மை பலத்தை தக்க வைத்துக் கொண்டுள்ளது கர்நாடக இடைத்தேர்தலில் பிஜேபி வெற்றிபெற்றிருப்பதன் மூலம் காங்கிரஸ் கட்சிக்கு அம்மாநில மக்கள் தக்க பாடம் புகட்டியிருப்பதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார் கடந்த சட்டப்பேரவைத் தேர்தலில் மக்கள் அளித்த தீர்ப்புக்கு எதிராக காங்கிரஸ் கூட்டனி ஆட்சி அமைத்ததை மக்கள் ஏற்றுக் கொள்ளவில்லை என்று இன்று ஜார்க்கண்ட்டில் தேர்தல் பொதுக்கூட்டத்தில் பேசுகையில் பிரதமர் கூறினார் இதனிடையே காங்கிரஸ் மூத்த தலைவர் திரு சித்தராமைய்யா தமது சட்டமன்ற கட்சித் தலைவர் பதவியை ராஜினாமா செய்வதாக அறிவித்துள்ளார் பெங்களுருவில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இடைத்தேர்தலில் மக்கள் அளித்த தீர்ப்புக்கு தலைவணங்குவதாகவும் காங்கிரஸ் தோல்விக்கு தார்மீக பொறப்பேற்று தமது பதவியை ராஜினாமா செய்வதாகவும் கூறினார் தமது ராஜினாமா கடிதத்தை கட்சித் தலைவர் திருமதி சோனியாகாந்தி பொதுச் செயலாளர் திரு கே சி வேணுகோபால் ஆகியோருக்கு அனுப்பியுள்ளதாகவும் தெரிவித்தார்

இந்த விபத்தில் காயமடைந்தவர்கள் விரைந்து நலம்பெற வேண்டும் என்று பிராத்திப்பதாக அவர் கூறினார் பாதுகாப்பு வசதிகள் இல்லாதது குறித்து அவர் கவலை தெரிவித்தார் உயிரிழந்தோருக்கு இரங்கல் தெரிவிக்கும் வகையில் அவை உறுப்பினர்கள் இரண்டு நிமிட மவுன அஞ்சலி செலுத்தினர் கேள்வி நேரத்தின் போது இச்சம்பவம் குறித்து பேசப்பட்ட போது பதில் அளித்த பிஜேபியின் திரு விஜய் கோயல் உப்கார் தீவிபத்து சம்பவத்தில் உரிய படிப்பினை கற்றுக்கொள்ளாததுதான் தலைநகர் தில்லி இதுபோன்ற சம்பவங்களை தொடர்ந்து சந்திக்க வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் தீயணைப்பு பாதுகாப்பு வசதி இல்லாத கட்டிட உரிமையளார்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார் ஆயுத உரிமம் சட்டத்தின்கீழ் தனிநபர் வைத்திருப்பதற்கான ஆயுதங்களின் எண்ணிக்கையை குறைக்கவும் சட்டத்தை மீறுபவர்கள் மீது கடுமையாள நடவடிக்கை எடுக்கவும் வகை செய்யும் ஆயுத சட்டத்திருத்த மசோதா இன்று மக்களவையில் நிறைவேறியது மசோதாவுக்கு பதில் அளித்து பேசிய உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா இந்த மசோதா மாநிலங்களின் உரிமையை பறிக்கும் வகையில் உள்ளதாக கூறப்படும் குற்றச்சாட்டை மறுத்தார் ஆயுதக்கட்டுப்பாடு மாநில அரசுகளின் பட்டியலில் உள்ள போதிலும் வெடிக்கும் ஆயுதங்கள் மத்திய அரசின் வரம்பிற்குள் உள்ளதாகவும் திரு அமித்ஷா தெரிவித்தார் முன்னதாக இந்த விவாதத்தை தொடங்கி வைத்து பேசிய காங்கிரஸ் உறுப்பினர் திரு பிரனீத் கவுர் ஒய்வுபெற்ற ராணுவ அதிகாரிகள் மற்றும் துப்பாக்கிச்சுடும் வீரர்களுக்கு இச்சட்டத்தில் இருந்து விலக்கு அளிக்கப்பட வேண்டும் என்று வலியுறுத்தினார்

முதலஎமச்சர் திரு யோகி ஆதித்யநாத் தலைமையில் நடைபெற்ற அமைச்சரவை கூட்டத்தில் இதற்காள முடிவு எடுக்கப்பட்டதாக பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய மாநில சுட்டத்துறை அமைச்சர் திரு பிரஜேஷ்பதக் தெரிவித்தார்

விரைவு நீதிமன்றங்களுக்கான நீதிபதிகள் மற்றும் இதர பணியாளர்களின் பணியிடங்களை தோற்றுவிக்கவும் உத்திரபிரதேச அரசு ஒப்புதல் அளித்துள்ளது

என்கவுன்டரில் போலீசார் மீது பதிவு செய்யப்பட்ட முதல் தகவல் அறிக்கையை நீதிமன்றத்தில் வரும் வியாழக்கிழமைக்குள் தாக்கல் செய்யுமாறு மாநில தலைமை வழக்கறிஞருக்கு உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டது இதனிடையே தேசிய மனித உரிமை ஆணையத்தினர் மூன்றாவது நாளாக இந்த என்கவுன்டர் தொடர்பான புலன் விசாரணையை மேற்கொண்டு வருகின்றனர்

பிரிக்கப்பட்ட ஒன்பது மாவட்டங்களுக்கான தேர்தல் வாா்டு மறுவரையறைக்குப் பிறகு நடைபெறும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது

இதனை அதிகார பூர்வமாக தெரிவித்த உலக ஊக்க மருந்து தடுப்பு முகமையின் செய்தித் தொடர்பாளர் திரு ஜேம்ஸ் ஃபிட்ஸ்ஷெரால்ட் சுவிட்சர்லாந்தில் நடைபெற்ற அமைப்பின் செயற்குழு கூட்டத்தில் இந்த முடிவு எடுக்கப்பட்டதாகவும் இத்தொடர்பாக முன்வைக்கப்பட்ட அனைத்து பரிந்துரைகளும் ஒருமனதாக ஏற்கப்பட்டதாகவும் தெரிவித்தார் ரஷ்யாவில் உள்ள ஊக்க மருந்து தடுப்பு முகமை நான்கு ஆண்டுகளுக்கு தடை செய்யப்படுவதாகவும் அவர் கூறினார்